செய்யப்பட்டுள்ள உணவுப் பொருள் தொழிற்சாலையை முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி இன்று திறந்து வைக்கிறார்

அணி கொல்கத்தா அணியை எட்டு விக்கெட் வித்தியாசத்தில் வென்றது

சென்னையில் நடைபெற்ற சா்வதேச முதலீட்டாளா்கள் மாநாட்டில் கையெழுத்திடப்பட்ட புரிந்துணா்வு ஒப்பந்தத்தின்படி ஐ பி சி நிறுவனம் இந்த தொழிற்சாலையை விரிவாக்கம் செய்திருப்பது குறிப்பிடத்தக்கது ஜல்லிக்கட்டில் கின்னஸ் சாதனை நிகழ்த்தப்பட்ட விராலிமலையில் சீரிப்பாயும் ஜல்லிக்கட்டு காளையை வீரர் ஒருவர் அடக்குவதபோன்ற வென்கல சிலையையும் முதலமைச்சர் திறந்து வைக்கிறார்

இதைத் தொடர்ந்து புதுக்கோட்டை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்குச் செல்லும் முதலமைச்சர் அங்கு இதய நோய் சிகிச்சைக்கான கேத்லாப் பரிசோதனைக் கூடத்தை திறந்து வைக்கிறார் இதைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் நடைபெறும் நிகழ்ச்சியில் நலத்திட்ட உதவிகளை வழங்கும் அவர் புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுவதோடு முடிக்கப்பட்ட திட்டங்களையும் தொடக்கி வைக்கிறார்

இதையடுத்து புதுக்கோட்டை மாவட்ட சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவன நிா்வாகிகள் விவசாயிகள் மகளிர் சுய உதவி குழுவினர் ஆகியோரையும் சந்தித்து முதலமைச்சர் ஆலோசனை நடத்தவுள்ளா்

இது தொடர்பாக நேற்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் காய்கறி மளிகை தேனீர் கடைகள் உணவகங்கள் மற்றும் வணிக வளாகங்கள் உட்பட அனைத்து கடைகள் மற்றும் வணிக வளாகங்களுக்கு இது பொருந்தும் என்று கூறியுள்ளார் பண்டிகைக் காலத்தை கருத்தில் கொண்டு பொருளாதாரத்தை மீட்டெடுக்கும் வகையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார் கட்டுப்படுத்தப்பட்ட மண்டலங்களுக்கு இது பொருந்தாது என்றும் அவர் தெளிவுபடுத்தியுள்ளார்

இதன் ஒரு பகுதியாக தருமபுரி மாவட்டம் அரூர் சுட்டப்பேரவை தொகுதி உறுப்பினா் திரு சம்பத்குமா் முகக்கவசம் அணியவேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினார் தமிழகத்தில் புதிதாக தொடங்கப்பட்டுள்ள மூன்று கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி மையங்களில் இந்த ஆண்டே மாணவர் சேர்க்கை நடைபெறும் என்று கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் திரு உடுமலை ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார் தூத்துக்குடியில் மாநில செய்தி விளம்பரத்துறை அமைச்சர் திரு கடம்பூர் ராஜூ தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் நகரும் நியாயவிலைக் கடைகளை திரு உடுமலை ராதாகிருஷ்ணன் தொடங்கி வைத்தாா்

மத்திய அரசு ஊழியர்களுக்கு போனஸ் வழங்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது நேற்று புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையில் காணொலிக் காட்சி வாயிலாக நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது இதனை செய்தியாளர்களிடம் தெரிவித்த தகவல் ஒலிபரப்புத் துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவடேக்கர் ஊழியர்கள் வங்கிக் கணக்கில் நேரடியாக போனஸ் தொகை செலுத்தப்படும் என்று கூறினாா் இதன்படி ரயில்வே அஞ்சல் மற்றும் துறைமுகம் உள்ளிட்ட வர்த்தக ரீதியிலான துறைகளில் பணிபுரியும் ஊழியர்களுக்கு உற்பத்தியுடன் இணைந்த போனஸ் வழங்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார்

விஜயதசமிக்கு முன்பாக ஒரே தவணயில் போனஸ் வழங்கப்படும் என்றும் அமைச்ச் குறிப்பிட்டா் நவராத்திரி பண்டிகையின் ஆறாவது நாளான இன்று மேற்குவங்கத்தில் நடைபெறும் துர்க்காபூஜா விழாவில் பிரதமர் திரு நரேந்திரமோடி காணொலி காட்சி மூலம் பங்கேற்கவுள்ளார் தீமையை நன்மை வெற்றி கொள்வதை கொண்டாடும் புனித விழாவாக தர்க்கா பூஜை நடத்தப்படுகிறது என அவர் தமது டுவிட்டர் செய்தியில் கூறியுள்ளார் உடல்வலு மகிழ்ச்சி நல்ல ஆரோக்கியம் ஆகியவற்றுக்கு தர்கா தேவியின் ஆசிகளுக்கு பிராாத்திப்போம் என்றும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார் வெங்காயத்தின் விலை உயர்வை கட்டுப்படுத்துவதற்காக சென்ற மாதம் இரண்டாவது பகுதியிலிருந்து இருப்பில் வைக்கப்பட்டிருந்த வெங்காயம் மாநில அரசுகள் மற்றும் சில்லரை வியாபாரிகளுக்கு படிப்படியாக வழங்கப்பட்டதாக மத்திய உணவு மற்றும் நுகர்வோர் நலத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது வரும் நாட்களில் மேலும் கூடுதலாக வெங்காயம் விடுவிக்கப்படும் என்றும் மத்திய அரசு கூறியுள்ளது மகாராஷ்டிரா கர்நாடக மத்திய பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் பலத்த மழை காரணமாக சந்தைக்கு வெங்காய வரத்து குறைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது

வேட்பாளர்களின் தேர்தல் செலவுகளை ஆய்வு செய்ய குழு ஒன்றை தேர்தல் ஆணையம் நியமித்துள்ளது தளியார் பொறியியல் கல்லூரிகளின் நிர்வாக ஒதுக்கீட்டு இடங்களை அரசிடம் ஒப்படைப்பதை நிறுத்த உத்தரவிட முடியாது என சென்னை உயா்நீதிமன்றம் கூறியுள்ளது நாடு முழுவதும் உள்ள இந்திய விளையாட்டுக்கள் ஆணையத்தின் பயிற்சி மையங்களில் அடுத்த மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து விளையாட்டு செயல்பாடுகள் மீண்டும் தொடங்கும் என மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுக்களை அமைச்சகம் தெரிவித்துள்ளது

டோக்கியோ ஒலிம்பிக் மற்றும் பாரா ஒலிம்பிக் ஆகியவற்றை கருத்தில் கொண்டு பயிற்சி அளிக்க திட்டமிடப்பட்டுள்ளது ஐ பி எல் கிரிக்கெட் போட்டிகளில் நேற்று அபுதாபியில் நடைபெற்ற ஆட்டத்தில் பெங்களூரு அணி கொல்கத்தா அணியை எட்டு விக்கெட் வித்தியாசத்தில் வென்றது

இன்று துபாயில் நடைபெறவுள்ள ஆட்டத்தில் ராஜஸ்தான் அனி ஹைதராபாத் அணியை எதிர்கொள்கிறது